இரண்டுகோடிக்கும் மேற்பட்டதடுப்பூசிடோஸ்கள் மாநிலங்களின் கையிருப்பில் உள்ளதாகமத்தியசுகாதாரத்துறைதெரிவித்துள்ளது கிராமப்புறங்களில் வாழ்வாதாரத்தைமேம்படுத்தமகாத்மாகாந்திதேசியஊரகவேலைஉறுதிதிட்டம் உள்ளிட்டதிட்டங்கள் முழு வீச்சில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகமத்தியஊரகமேம்பாட்டுஅமைச்சகம் கூறியுள்ளது நியாயவிலைக்கடைகளின் நேரத்தைநீட்டிக்குமாறுமத்தியஅரசுஅனைத்துமாநிலங்களையும் கேட்டுக்கொண்டுள்ளது அரபிக்கடலில் நிலைகொண்டுள்ளடவ் தே புயல் குஜராத்தில் போர்பந்தர் மஹூவா இடையே இன்றுநள்ளிரவில் கரையைகடக்க்கூடும் என்றுவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது

ராஜ்நாத்சிங்இன்றுவெளியிட்டுஅதன்விநியோகத்தைத்தொடங்கிவைத்தார் இந்தநிகழ்ச்சியில் சுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தனும் பங்கேற்றுஉரையாற்றினார்

ராஜ்நாத்சிங்இன்றுஅறிமுகம்செய்தார்

தாள்வடிவில்உள்ளஇந்தமருந்தை தண்ணீரில்கரைத்துகொடுத்தால்அதுசெல்களில்செயல்படதொடங்கும்எனடிஆர்டி ஒ தெரிவித்துள்ளது இந்தமருந்தால் நோயாளிகளுக்கானஆக்சிஜன்தேவையும்உயிரிழப்பும்வெகுவாககுறையும்எனஇந்திய மருந்துக்கட்டுப்பாட்டுஅமைப்புதெரிவித்துள்ளது

முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டுவருவதாகவும் கூறியுள்ளது

தடுப்பூசிஎடுத்துக்கொண்டதால் தனக்குஎவ்விதபக்கவிளைவோ உடல்நலபாதிப்போஏற்படவில்லைஎன்றுபயனாளிஒருவர் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தனர்

மத்தியஊரகமேம்பாட்டுஅமைச்சகம் இது தொடர்பாகவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் நோய் தொற்றின் இரண்டாம் மக்களின் பொருளாதாரம் பாதிக்கக்கூடாதுஎன்பதில் மத்தியஅரசுஉறுதியுடன் இருப்பததாகதெரிவித்துள்ளது கிராமப்புற மேம்பாட்டிற்கெனமேலும் பலதிட்டங்கள் கொண்டுவரப்பட்டு பொருளாதாரத்திற்குஉத்வேகம் அளிக்கும் நடவடிக்கைகளும் பின்பற்றப்படுவதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது தேசியகிராமப்புற வாழ்வாதாரதிட்டத்தின்கீழ் மாநிலம் மாவட்டம் மற்றும் தாலுக்காஅளவில் சிறப்பு நியமிக்கப்பட்டு கோவிட் அதிகாரிகள் பரவல் தடுப்பு மற்றும் நிவாரணநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஊரகமேம்பாட்டுஅமைச்சகம் கூறியுள்ளது உணவுதானியங்களைதடையின்றிவழங்குவதற்காகநியாயவிலைக்கடைகள்இய ங்கும்நேரத்தைநீட்டிக்குமாறுஅனைத்துமாநிலங்களையும்மத்தியஅரசுகேட்டுக்கொண் டுள்ளது பல்வேறுமாநிலங்களில்முழுஊரங்குஅமல்படுத்தப்பட்டுள்ளதைஅடுத்துமத்திய உணவுஅமைச்சகம்மாநிலஅரசுகளுக்குஇந்தஅறிவுறுத்தலைவழங்கியுள்ளது

இதுதொடர்பாகஎடுக்கப்படும்முயற்சிகள்குறித்துபரவலாகவிளம்பரப்படுத்துமாறும்கே ட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அரபிக்கடலில்நிலைகொண்டுள்ளஅதிதீவிரபுயலான டவ்தேகுஜராத்தின்போர்பந்தர் மஹூவாஇடையேஇன்றுநள்ளிரவில்கரையைக்கடக்கக்கூடும்என்றுவானிலைஆய்வு மையம்தெரிவித்துள்ளது

நாட்டின் கிழக்குகடற்கரைபகுதியில் ரானுவப்படையினருடன் பொறியியல் தொழில்நுட்பபடையையும் ராணுவம் அனுப்பியுள்ளது குஜராத் கடற்கரைபகுதியில் புயலின் தாக்கம் அதிகமாக இருகக்ககூடும் என்பதைகருத்தில்கொண்டு அதற்கேற்றவாறுதேவையானஉபகரணங்களுடன் ரானுவப்படைகள் தயார்நிலையில் வைக்கப்பட்டுள்ளன புயலைஎதிர்கொள்ளும் அதேவேளையில் கோவிட் வழிகாட்டுநெறிமுறைகளையும் டவ்தே பின்பற்றிஅனைத்துபணிகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அகமதாபாதில் நடைபெற்ற கஜராத் முதலமைச்சர் திருவிஜய்ருபானிதலைமையில் புயல் முன்னெச்சரிக்கைஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ழு ரானுவஅதிகாரிகள் கலந்துகொண்டுஅரசுக்குதேவையானஅனைத்துஉதவிகளையும் செய்யதயார்நிலையில் உள்ளதாகஉறுதிஅளித்தனர்